புதிய தேசிய கல்வி கொள்கை சிறுவயதிலேயே அறிவியல் மனநிலையை வளர்க்க உதவும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

விவசாயிகள் பயனடைவதற்காகவும் வேளாண் துறையை வலுப்படுத்துவதற்காகவுமே புதிய வேளாண் சுட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார்

ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் ஒடிசா நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அனிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிந்தது புதிய தேசிய கல்வி கொள்கை சிறுவயதிலேயே அறிவியல் மனநிலையய வளர்க்க உதவும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழாவின் தொடக்க நிகழ்ச்சியில் பிரதமர் அவர் நேற்று மாலை உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமைக் கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றில் இந்தியா வளமான பாரம்பரியத்தை கொண்டுள்ளது என்றார் உலகளாவிய பிரச்சினைகளை தீர்ப்பதில் நமது தொழில்நுட்ப துறை முன்னணியில் உள்ளது என்று அவர் கூறினார் அறிவியல்பூர்வமான கற்றலுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரிய மையமாக இந்தியாவை மாற்றுவதாகவே அரசின் அனைத்து முயற்சிகளும் உள்ளன என பிரதமர் கூறினார் புதிய கல்வி கொள்கை சிறந்த ஆசிரியர்கள் உருவாவதை ஊக்குவிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் இந்த அணுகுமுறை இளம் விஞ்ஞானிகளுக்கு உதவும் என்றும் இதற்கு அடல் புதுமை திட்டம் மற்றும் அடல் டிங்கரிங் பரிசோதனை கூடங்கள் துணை புரிகின்றன எனவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார் தரமான ஆராய்க்சிகளை மேற்கொள்வதை ஊக்குவிக்க பிரதமரின் ஆராய்க்சி உதவித் தொகை திட்டத்தை அரசு செயல்படுத்துகிறது என்றும் உயர் கல்வி நிறுவனங்களில் விஞ்ஞானிகளுக்கு இந்த திட்டம் உதவுகிறது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் பயன்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது பல்வேறு முடிவுகள் எடுக்கப்படுவதுடன் பல்வேறு திட்டங்களுக்கு இந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்படும் என தெரிகிறது

பாதுகாப்புக்கான அமைச்சரவைக் குழுக் கூட்டம் பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் குழுக் கூட்டம் ஆகியவையும் இன்று நடைபெறுகின்றன விவசாயிகள் பயனடைவதற்காகவும் வேளாண் துறையை வலுப்படுத்துவதற்காகவுமே புதிய வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார்

மூன்று புதிய வேளாண் சுட்டங்களும் மிகப் பெரிய வேளாண் சீர்திருத்தங்கள் என்றும் இந்த சீர்திருத்தங்கள் விவசாயிகளுக்கு அதிக சுதந்திரத்தை வழங்கும் என்றும் தெரிவித்தார் இந்த சீர்திருத்தங்கள் திடீரென எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்று கூறிய அவர்

குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும் என்று அவர் மீண்டும் உறுதி அளித்தார்

நரேந்திர சிங் தோமர் தெரிவித்தார் விவசாய சங்கங்களுடன் அரசு பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி விட்டதாகவும் முக்கிய விஷயங்களில் திறந்த மனதுடன் மீன்டும் பேச்சுவார்த்தையை தொடர அரசு தயாராக உள்ளது என்றும் அவர் கூறினார்

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் விகேபால் இவ்வாறு தெரிவித்தார்

இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய சுகாதாரத்துறைச் செயலாளர் திரு

சிறு வியாபாரிகள் மற்றும் வர்த்தகர்களுக்கு அதிக அளவில் உதவும் பார்சல் பிரிவின் மீது ரயில்வேத் துறை அதிக கவனம் செலுத்துவதாக அந்தத் துறைக்கான அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் இது குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் பார்சல் சேவைகளுக்கு அதிக வர்த்தகர்களை ார்க்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை கடந்த சில மாதங்களாக ரயில்வே எடுத்துள்ளதாக கூறினார் புதுமைகளை புகுத்துவதன் மூவம் பார்சல் சேவை வர்த்தகத்தை விரிவுபடுத்த ரயில்வே முடிவு எடுத்துள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

இத்திட்டத்தின் மூலம் ராஜஸ்தான் ஹிமாச்சலப் பிரதேசம் உத்தாப் பிரதேசம் மற்றும் ஆந்திரப் பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் நெடுஞ்சலைகள் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஆசிரியர்களின் கடும் முயற்சி காரணமாக இணையதளம் வாயிலாக கற்பிற்கும் நடைமுறை நாடுமுழுவதும் வெற்றியடைந்துள்ளது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் கூறியுள்ளார் பல்வேறு தேர்வுகள் குறித்து ஆசிரியர்களுடன் அவர் காணொலிக் காட்சி மூலம் கலந்துரையாடினார் அப்போது பேசிய அமைச்சர்

வர்த்தகரீதியான முழு ஒத்துழைப்பை பங்களாதேஷுக்கு இந்தியா வழங்கும் என்று மத்திய ரயில்வே மற்றும் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் வேளாண் துறை குறித்த இந்தியா பங்களாதேஷ் டிஜிட்டல் மாநாட்டில் கலந்தகொண்டு பேசிய அவர் வேளான் ஏற்றுமதி உள்ளிட்ட ஏராளமான பல பிரிவுகளில் தீர்வையற்ற சந்தையை பங்களாதேஷுக்கு இந்தியா வழங்கி வருவதாகத் தெரிவித்தார் கடந்த ஆறு ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு மேம்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார்

இந்தத் துறையில் இரு நாடுகளும் மேலும் அதிகமாக இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதே அரசின் லட்சியம் என்று பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா கூறியுள்ளார்

நிகழ்ச்சியில் பேசிய அவர் பழங்குடியினரின் வாழ்வை மாற்றியமைக்கவும் அவர்களது வாழ்க்கை முறையை மேம்படுத்தவும் அரசு தொடர்ந்து முயன்று வருகிறது என்றார்

லோட்டே ஷெரிங் கூறியுள்ளார்

இத்தொடர்பாக அந்நாட்டின் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொற்றுப் பரவலை கட்டுப்படுத்த கூடுதலான கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவாவில் நடைபெற்று வரும் ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் ஒடிசா நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிந்தது இந்த போட்டியில் இரு அணிகளும் தலா இரு கோல்கள் அடித்தன இன்றிரவு மணி ஏழு முப்பதுக்கு நடைபெறும் ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது